இ பாஸ் நடைமுறை தொடரும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது மருத்துவ நிபுணா் குழுவின் பரிந்துரைகளை மாநில அரசு முழுமையாக செயல்படுத்தி வருவதாக முதலமைச்சள் திரு எடப்பாடி பழனிசாமி கூறியுள்ளார்

உருவாக்கப்பட்டுள்ளதாக மத்திய சுகாதாரத்துறை அமைச்ச் டாக்டர் ஹர்ஷவர்தன் கூறியுள்ளார் சிறு குறு தொழில் துறையினருக்கு ஊக்கம் அளிக்கும் வகையில் மானியம் வழங்கப்பட்டு வருவதாக வருவாய்த்துறை அமைச்சா் திரு உதயகுமாா் தெரிவித்துள்ளாா்

இது தொடர்பாக அவர் இன்று வெளியிட்டுள்ள அறிக்கையில் இது குறித்த விவரங்களை வெளியிட்டுள்ளார் இதன்படி அடுத்த மாதம் அனைத்து ஞாயிற்றுக் கிழமைகளிலும் எவ்வித தளா்வுகளும் இன்றி முழு ஊரடங்கு அமல்படுத்தப்படும் சென்னை பெருநகர காவல்துறை எல்லைக்கு உட்பட்ட பகுதிகளைத் தவிர இதர பகுதிகளில் உள்ள பேரூராட்சி மற்றும் நகராட்சிகளில் சிறிய கோவில்களுக்கும் மசூதிகளுக்கும் தேவாலயங்களுக்கும் ஆட்சியர்களின் ஒப்புதலுடன் பொதுமக்கள் தரிசனத்துக்கு அனுமதிக்கப்படும் பத்தாயிரம் ரூபாய்க்கும் குறைவாக ஆண்டு வருமானம் உள்ள திருக்கோவில்களுக்கு மட்டுமே இது பொருந்தம் பெரிய வழிபாட்டு தலங்கள் மற்றும் மாநகராட்சிப் பகுதிகளில் உள்ள அனைத்து வழிபாட்டுத் தலங்களிலும் பொதுமக்கள் தரிசனம் அனுமதிக்கப்பட மாட்டாது

சேவையை பொறுத்தவரை ஏற்கனவே உள்ள நடைமுறை தொடரும் பார்சல் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது காய்கறி மற்றும் மளிகைக் கடைகள் காலை ஆறு மணி முதல் இரவு ஏழு மணி வரை அனுமதிக்கப்பட்டுள்ளது இதர கடைகள் காலை பத்து மணி முதல் மாலை ஏழு மணி வரை இயங்கலாம் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது மின் வணிக நிறுவனங்கள் அனைத்து பொருட்களையும் விநியோகம் செய்ய அனுமதி வழங்கப்பட்டுள்ளது சுதந்திர தின விழா உரிய சுகாதார நெறிமுறைகளை கடைபிடித்து கொண்டாடப்படும் மாவட்டம் விட்டு மாவட்டம் செல்வதற்கும் வெளி மநிலங்களிலிருந்து தமிழகம் வருவதற்கும் இ பாஸ் பெற வேண்டும் பொது போக்குவரத்திற்கான தடை நீட்டிக்கப்பட்டுள்ளது ஏற்கனவே செயல்பாட்டில் உள்ள தடைகள் நீட்டிக்கப்படுவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது கட்டுப்படுத்தப்பட்ட மண்டலங்களைப் பொறுத்தவரை எவ்வித தளா்வும் கிடையாது என்றும் தெளிவுபடுத்தப்பட்டுள்ளது பொதுமக்களின் ஒத்துழைப்பையும் நோய் தொற்று நிலையையும் கருத்தில் கொண்டு படிப்படியாக தளா்வுகள் வழங்கப்படும் என்றும் திரு முதலமைச்சா் அந்த அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளாா் முக கவசம் அணிவது அடிக்கடி கை களை சோப்பு போட்டு கழுவுவது உள்ளிட்ட அரசின் நெறிமுறைகளை பொதுமக்கள் முழுமையாக கபிடிக்க வேண்டுமென்றும் திரு எடப்பாடி பழனிசாமி கேட்டுக் கொண்டுள்ளார் முன்னதாக மருத்துவ நிபவுணா் குழுவினருடன் ஆலோசனை மேற்கொண்டு முதலமைச்சா் பேசினார்

இந்த நோய் தொற்று தடுப்புப் பணிகளுக்காக அறிவியல் தொழில் ஆராய்ச்சிக் குழுமம் உருவாக்கிய தொழில்நுட்பங்கள் குறித்த தொகுப்பினை இன்று காணொலி காட்சி வாயிலாக வெளியட்டு அவர் பேசினார் நூற்றுக்கும் மேற்பட்ட தொழில்நுட்பங்கள் உருவாக்கப்பட்டு பயன்பாட்டுக்கு கொண்டுவரப் பட்டிருப்பதாகவும் அவர் தெரிவித்தார்

இந்த நோய் தொற்றினால் ஏற்படும் உயிரிழப்புகளும் இரண்டு புள்ளி இரண்டு சதவீதமாக உள்ளது என்றும் அவர் கூறினார்

மாவட்டந்தோறும் அமைச்சர்கள் மற்றும் சிறப்பு அதிகாரிகள் இப்பணிகளை அய்வு செய்து வருகின்றனர் சென்னை மாநகராட்சிக்கு உட்பட்ட பகுதிகளில் நோய் தொற்று தடுப்புப் பணிகள் குறித்து உள்ளாட்சித்துறை அமைச்ச் திரு எஸ் பி வேலுமணி மாநகராட்சி அதிகாரிகளுடன் ஆய்வு மேற்கொண்டார்

நாள்தோறும் இவர்களின் இருப்பிடத்தை களப்பணியாளர்கள் பார்வையிட்டு வருவதாகவும் அவர் தெரிவித்துள்ளா் தொலைபேசி மூலமும் இவர்களுக்கு ஆலோசனை வழங்கப்பட்டு வருவதாகவும் அவர் கூறியுள்ளார்

சென்னை திருவல்லிக்கேணி பகுதியில் இப்பணிகள் குறித்து ஆய்வு மேற்கொண்ட மீன்வளத்துறை அமைச்சா திரு ஜெயக்குமாா் பின்னா் செய்தியாளா்களிடம் பேசினாா் திட்டமிட்ட செயல்பாடுகள் காரணமாக சென்னையில் நோய் தொற்று பரவல் குறைந்து வருவதாகவும் அமைச்சர் தெரிவித்தார் மதுரையில் வருவாய்த்துறை அமைச்சா் திரு உதயகுமார் இப்பணிகள் குறித்து அய்வு மேற்கொண்டார் பின்னா் செய்தியாளா்களிடம் பேசிய அவா் காய்ச்சல் முகாம்களின் எண்ணிக்கை தொடா்ந்து அதிகரிக்கப்பட்டு வருவதாகத் தெரிவித்தாா்

தொலைக்காட்சி வழி கல்வி சேவை வரும் திங்கட்கிழமை முதல் தொடங்க உள்ளதாக பள்ளிக் கல்வித்துறை அமைச்சா் திரு செங்கோட்டையன் கூறியுள்ளாா் ஈரோட்டில் செய்தியாளர்களிடம் பேசுகையில் அவர் இவ்வாறு கூறினார்

ஈரோடு மாவட்டம் வேலம்பாளையத்தில் விலையில்லா கோழிகளை பயனாளிகளுக்கு வழங்கிய பின்னர் செய்தியாளர்களிடம் அவர் பேசினார்